மனுக்களைவிலக்கிக்கொள்ளதிங்கட்கிழமைகடைசிநாளாகும்

மனுக்களைவிலக்கிக் கொள்ளவரும் திங்கட்கிழமைகடைசிநாளாகும் அன்றையதினம் மாலையே இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

அதற்கானவேட்புமனுக்கள் பரிசீலனையும் இன்றுநடைபெற்றது

அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமி கள்ளக்குறிச்சிமற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதோதல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் அஇதிமுகஅரசுக்குஎதிராக திமுகதவறானகுற்றச்சாட்டுக்களைத் தெரிவித்துவருவதாகஅவர் கூறினார்

அஇஅதிமுகதேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளஅனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிஉறுதியளித்தாா்

அஇஅதிமுகஅரசுகடந்தபத்துஆண்டுகளில் மக்கள் நலனில் அக்கறையின்றிசெயல்பட்டதாகஅவர் குற்றம்சாட்டினார் பலகோடி ரூபாய் அளவிற்குடெண்டர் விடுவதில் முறைகேடுநடைபெற்றதாகவும் அவர் கூறினார் மாநிலஅரசின் உரிமைகளைமத்தியில் ஆளும் பிஜேபி யிடம் ஆளும் கட்சியினர் வழங்கிவிட்டதாகவும் அவர் குறைகூறினார்

கன்னியாகுமியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியநாம் தமிழ் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் சுட்டப்பேரவைத் தேர்தலில் தமதுகட்சிவெற்றிபெற்றால் ஐந்துதலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்றஉறுதியளித்தார்

இந்ததேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுக்கும் நோக்கில் பறக்கும் படைகளின் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களைஅவர்கள் பறிமுதல் செய்குவருகின்றனர்

முகக்கவசம் அணிதல் சமுக இடங்களில் இடைவெளியைகடைபிடித்தல் பொது உள்ளிட்டவழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றவேண்டும் என்றம் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

நோய் தொற்றுஅறிகுறி இருந்தால் உடனடியாகஅரசுமருத்துவமனையநாடவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்தநோய் தொற்றுக்கான இரண்டுதடுப்பு மருந்துகளும் பாதுகாப்பானவைஎன்றும் மருத்துவநிபுணர்கள் தொடர்ந்துவலியுறுத்திவருகின்றனர் கமிழகத்தில் தடுப்பூசிசெலத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கையைஅதிகரிக்கும் வகையில் பல்வேறுநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருகின்றன இதன் ஒருபகுதியாகசென்னைமாநகராட்சிக்குஉட்பட்ட இடங்களில் வசிப்பவர்களின் வசதிக்காகநேருஉள் விளையாட்டரங்கில் சிறப்பு முகாம் இன்றுநடைபெற்றது பணிக்குசெல்வோரின் நலனைகருத்தில் கொண்டுசளிக்கிழமைதோறும் இந்தசிறப்பு முகாம் நடைபெறம் என்றுமாநகராட்சிஆணையா் திருபிரகாஷ் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா்

இந்தியா தென்னாப்பிரிக்காஅணிகளுக்கு இடையேயானமுதலாவதுமகளி் டுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டி இன்றுலக்னோவில் நடைபெறவுள்ளது மூன்றுபோட்டிகளைக் கொண்டதொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன